பி

சுரங்க பாதையில் புதிய பேருந்து போக்குவரத்தையும் பிரதமர் இந்த துவக்கிவைக்க உள்ளார்

அட்டல் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டதன் மூலம் அந்த பகுதியில் சுற்றுலா வாய்ப்பிற்கும் மலை பிரதேச கிராமங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் வகை செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வுகளில் பங்கேற்க பிரதமர் நாளை மறுநாள் மணாலி செல்கிறார்

கல்வி கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நெறிமுறைகளுக்கு ஏற்ப இந்த செயலாக்கம் இருக்கும் என்றும் அவர் கூறினார்

இதன்படி நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் பல்வேறு நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன

கோவிட் தொற்றை கருத்தில் கொண்டு முதன்முறையாக ஆன்லைன் மூலம் வேட்பு மனு தாக்கல் செய்ய தேர்தல் அறிவுறுத்தியுள்ளது

இதனிடையே தலைமை கேர்கல் ஆணையர் திரு

ராவ் தலைமையிலான அமர்வு இது பொதுவிவாதத்திற்கு உட்பட்டது என்றும் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டியது அல்ல என்றும் கூறியதோடு இவ்விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடாது என்றும் தெளிவுபடுத்தியது

எடப்பாடி கே

இத்திட்டத்தின்படி இடமாறுதல் ஆகி செல்லும் அரசு அலுவலர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது குடும்ப அட்டையின் மாற்றாமலேயே நாட்டின் முகவரியை எந்தப்பகுதியிலும் உள்ள நியாயவிலைக்கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின்மூலம் நியாயவிலைக்கடைகளில் இன்றுமுதல் கைரேகையை பதிவு செய்து பொருட்கள் வாங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு

கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால நீட்டிப்பு குறித்து மத்திய அரசு தான் முடிவெடுக்க வேண்டும் என அமைச்சர் தெரிவித்தார் நூலகத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

கடம்பூர் ராஜு தமிழகத்தில் திரையரங்குகள் திறப்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

நிறைவுநாளான இன்று திருவள்ளுர் மாவட்டம் ஆவடி பருதிப்பட்டு ஏரியில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

முதியோர் தினம் சர்வதேச முதியோர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

பெரும் நோய் தொற்று காலங்களில் முதியோர்களின் பாதுகாப்பு என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

இதனிடையே வடக்கு ஆந்திரம் தெற்கு ஒரிசா கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டிய வங்க கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது